எடப்பாடி கே

்பில் பிரிவில் இந்தியாவின் தீபக் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

எடப்பாடி கே

வைகை திறப்பு வைகை அணையிலிருந்து பெரியார் பாசன பகுதி மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒரு போக பாசன நிலங்களின் பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என்றும் சிவகங்கை மாவட்ட கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநில மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதியுதவியை சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் வழங்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி

லதா தெரிவித்துள்ளார் மேட்டுர் கர்நாடக மாநிலத்தில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததையடுத்து அங்குள்ள அணைகளிலிருந்து காவிரிக்கு விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது

நட்டா கேரள மாநிலத்தில் வெள்ள நிலைமையை சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து ஆய்வு செய்துவருவதாகவும் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே

பாதுகாப்பான குடிநீர் நோய்த்தடுப்பு சுகாதார நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு இது தொடர்பான ஆலோசனைகள் அம்மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் விரைவில் மருத்துவக் குழுவினர் கேரள மாநிலத்திற்கு அவசரகால சிகிச்சைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறியஅவர் தேசிய சுகாதார இயக்கத்தின்கீழ் அங்கு சேதமடைந்துள்ள ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு சேவை செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

எர்ணாக்குளம் திருவனந்தபுரம் மற்றும் ஆலப்புழா கோட்டையம் இடையே ஓடும் ரயில்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது

செங்கனூர் திருவல்லா பந்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன

ரயில் திரிசூர் இதனிடையே திரிசூர் குருவாயூர் புனலூர் செங்கோட்டை ரயில் பாதைகளைத்தவிர பெரும்பாலான ரயில் பாதைகளில் போக்குவரத்து சீரடைந்து வருகிறது

சென்னை எழும்பூரிலிருந்து எர்ணாகுளத்திற்கு திருச்சி மதுரை திருவனந்தபுரம் ஆலப்புழா வழியாக இன்றுமாலை சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகிறது

ராஜாமணியிடம் இன்று வழங்கப்பட்டன

இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவைகளை இந்த தருணத்தில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார் ராஜிவ்காந்தியின் பிறந்த தினம் நல்லிணக்க தினமாக இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித் தலைவர் திரு

ராஜாமணி தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர் இந்நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

இரு நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது கொரிய தீபகற்ப நிலைமையை ஆய்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இருவரும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது

முகநூலில் இதை தெரிவித்துள்ள அவர் முந்தைய ஜக்கிய முற்போக்க கூட்டணி ஆட்சி காலத்தில் பொருளாதார ஸ்திர தன்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார் இதுதொடர்பான தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் புள்ளிவிவரங்களையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பிலான ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கிராமப்புற பகுதிகளிலும் நகர்ப்புறங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுவரும் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சிப்பணிகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

இதையொட்டி பாளையங்கோட்டையில் அன்னாரின் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கும் நெற்கட்டும் செவல் மகராஜா பச்சேரியில் உள்ள அவரது நினைவிடத்திலும் சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் மாநில அமைச்சர்கள் திரு கடம்பூர்ராஜு திருமதி

ராஜலெஷ்மி உள்ளிட்டோரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் விதிமுறைகளின்படி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாமல் தயாரிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் அறிவுறுத்தியுள்ளார்